பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வாரனாசி தொகுதியிலும் திரு அமித் ஷா காந்தி நகர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

தெற்காசிய கால்பந்து சும்மேளன மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் நான்குமுறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா இறுதிப் போட்டியில் நேபாளத்தை எதிர்கொள்கிறது

மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பிஜேபி நேற்று வெளியிட்டுள்ளது பிரதுமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வாரனாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் கடந்த முறை திரு அத்வானி போட்டியிட்ட குஜாத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் இம்முறை கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித் ஷா போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் திரு நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியிலும் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா கூறுகையில் அமேதி தொகுதியில் திரு ராகுல் காந்தியை எதிர்த்து திருமதி ஸ்மிருதி இரானி போட்டியிடுவார் என்றும் திரு சதானந்தா கவுடா பெங்களுரு வடக்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தெரிவித்தார் இதே போல் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அருணாச்சல் மேற்கு தொகுதியிலும் திரு வி கே சிங் காசியாபாத்திலும் போட்டியிடுகின்றனர் திருமதி ஹேமா மாலினி மத்ரா தொகுதியிலும் திருமதி பூணம் மகாஜன் மும்பை வடக்கு தொகுதியிலும் திரு கே ஜே அல்போன்ஸ் எர்னாகுளம் தொகுதியிலும் திரு கே ராஜசேகரன் திருவனந்தபுரத்திலும் போட்டியிடுகின்றனர் மேற்குவங்கத்தில் மத்திய அமைச்சர் திரு பாபு கப்ரியோ அசன்சால் தொகுதியிலும் திரு ராகுல் சின்ஹா கொல்கத்தா வடக்கு தொகுதியிலும் போட்டயிடுகின்றனர்

நடிஷா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் நாறு வேட்பாளர்களை பிஜேபி நேற்று அறிவித்துள்ளது சுட்டப்பேரவை பிஜேபி கட்சித் தலைவராள திரு களக்வர்தன் சிங்டியோவுக்கு பட்நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் திரு ஜெய் நாராயண் மிஸ்ராவுக்கு சாம்பவ்பூர் தொகுதியிலும் முன்னாள் அமைச்சர் திரு தாமோதர் ரவுத் க்கு எர்சமா பலிகுடா தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது

திருப்பதி தொகுதியில் டாக்டர் மிரமிள கிடாம்பியும் கர்ணுால் தொகுதியில் திரு ஜான் வில்சனும் நெல்லுாரில் திரு ஷேக் ஃபயாஸூம் போட்டியிடுகின்றனர் ஆந்திராவின் மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டது இதன்படி விசாகப்பட்டினம் தொகுதியில் திருமதி ரமணா குமாரியும் விஜயவாடாவில் திரு என் நரசிம்மராவும் நந்தியால் தொகுதியில் திரு ஜே எல் நரசிம்ம யாதவும் போட்டியிடுகின்றனர் தெலங்கானாவில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை தெலங்கானா ராஷ்டரிய சுமிதி கட்சியும் பிஜேபியும் வெளியிட்டுள்ளன பத்து மக்களவைத் தொகுதிகளுக்கு பிஜேபி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது இதில் கடந்த முறை செகந்தராபாத் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் திரு பண்டாரு தத்தாத்ரேயாவுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை செகந்தராபாத் தொகுதியில் முன்னாள் மாநில தலைவர் திரு கிசான் ரெட்டிக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது

வேட்பாளர்களில் ஒன்பது பேர் புதியவர் என்றும் மற்றவர்கள் ஏற்கனவே எம்பிக்களாக உள்ளவர்கள் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது

லண்டனில் கைது செய்யப்பட்ட அவர் வெஸ்ட்மின்ஸ்டர் மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்ப்படுத்தப்பட்டபோது தன்மை நாடு கடத்த அவர் எதிர்ப்பு தெரிவித்தார்

இந்நிலையில் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று நீரவ் மோடியை இங்கிவாந்து அரசு கைது செய்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் கூறுகையில் நீரவ் மோடியை இந்தியாவிற்கு கொண்டுவருவதற்கு இங்கிலாந்து அரசுடன் தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்தார்

இது தொடர்பாக இரோப்பிய கூட்டமைப்புடன் ஏற்படுத்தப்பட்ட இப்பந்தத்திற்கு இங்கிலாந்து நாடாளுமன்றம் அடுத்த வாரத்திற்குள் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இந்த காலக்கெடு நீடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பின்தலைவர் திரு டொனால்டு டஸ்க் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் திருமதி தெரசா மே ஆகியோர் பிரிட்டனின் விலகல் தொடர்பாக இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் இதை இங்கிலாந்து நாடாளுமன்றம் ஏற்காத பட்சத்தில் ஐரோப்பிய கூட்டமைப்பு தேர்தலில் இங்கிலாந்து பங்கேற்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்ட மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றார்

இந்த சம்பவம் தொடர்பாக கட்டிட பொறியாளர் உட்பட ஐந்து பேரை காவல் துறையினர் கைது செய்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் பாதுகாப்புப் படையினர் நடத்திய சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாரமுல்லா மாவட்டத்தின் கலந்தரா கந்திப்பகுதியில் பயங்கரவாதிகளுடன் நடந்த மோதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதில் ஒரு தீவிரவாதியின் உடல் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது இந்த சண்டையின்போது ஐந்து வீரர்கள் காயமடைந்தனர் பந்திப்போரா மாவட்டத்தில் ஹாஜின் பகுதியில் நிகழ்ந்த மற்றொரு மோதலில் இன்னொரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு திவ்பக் சிங் தெரிவித்தார் லிபியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு அகதிகளாக சென்றவர்களின் படகு கவிழ்ந்ததில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது

மேலும் உயிரிழந்த சிலரது உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன

மகாராஷ்டிரா மாநிலம் நலசோபரா பகுதியில் கடலில் முழ்கி நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் குறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் ஹோலி பண்டிகையை இது முடித்தபின்பு கலாம்ப் என்ற இடத்தில் கடலில் குளித்தபோது ஐந்து பேரும் நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர்களில் ஒருவரின் உடல் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது மற்ற உடல்களை மீட்கும் பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டுள்ளனர் தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் காவ்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது

தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நாள் அவர் இந்தியாவிற்கு பெருமைத் தேடி தந்துள்ளது என்றும் சிறப்பு ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்றவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளர் என்றும் குறிப்பிட்டள்ளார் போட்டியில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் மேலும் சிறப்பு பயிற்சியாளர்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார்